இதனையொட்டிநாடுமுழுவதும் தடுப்பூசிசெலுத்துவதற்கானசிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

தமிழகத்திலும் தடுப்பூசிசெலுத்தும் பணியினைவிரைவுபடுத்துவதற்கானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முதல் தவணைதடுப்பூசிசெலுத்திக் கொண்டவர்கள் மறவாமல் இரண்டாவதுதவணைதடுப்பூசியைசெலுத்திக் கொள்ளவேண்டுமென்றுசென்னைமாநகராட்சிஆணையா் திருபிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளாா் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தடுப்பூசியைதயக்கமின்றிசெலுத்திக் கொள்ளவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டுள்ளார் மாவட்டத்தில் இரண்டுலட்சத்திற்கும் சேலம் இதுவரை மேற்பட்டோருக்குதடுப்பூசிசெலுத்தப்பட்டுள்ளதாகமாவட்டசுகாதாரபணிகள் துணை இயக்குநர் திருசெல்வக்குமார் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

கிருஷ்ணகிரிமாவட்டத்தில் தடுப்பூசிசெலுத்திக் கொண்டவர்கள் தங்களுக்குஎந்தபாதிப்பும் ஏற்படவில்லைஎன்றும் பொதுமக்கள் தயக்கமின்றிதடுப்பூசிசெலுத்திக் கொள்ளவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டனர் இதனிடையே நாளொன்றுக்கு இரண்டுலட்சம் பேருக்குதடுப்பூசி போடதிட்டமிடப்பட்டுள்ளதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைச்செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

இதனையடுத்து வழிகாட்டுநெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதைகாவல்துறைமற்றும் உள்ளாட்சிஅமைப்புகள் தீவிரமாககண்காணித்துவருகின்றன முகக்கவசம் அனியாமல் வெளியில் வருபவர்களுக்குமாநிலம் முழுவதும் பல இடங்களில் அபராதம் விதிக்கப்பட்டது உணவு விடுதிகள் திரையரங்குகள் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனைமேற்கொண்டு சமமக இடைவெளிபின்பற்றப்படுவதைஉறுதிசெய்தனர்

உலகஹோமியோபதிதினத்தைஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்றமாநாட்டில் உரையாற்றியஅமைச்சர் நவீனமருத்துவமுறைகளுடன் ஹோமியோபதிமருத்துவமுறையும் இணைந்துசெயல்படுவதன் மூலம் இது சாத்தியம் என்றுஅவர் கூறியுள்ளார்

மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானநான்காம் கட்டவாக்குப்பதிவு இன்றுநடைபெற்றது

இது தொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடிநடைபெறும் என்றுசிபி எஸ் இ அறிவித்திருப்பதைசுட்டிக்காட்டியுள்ளார்

இந்தகுழ்நிலையில் தேர்வுகளைநடத்துவதில் சிபி எஸ் இ பிடிவாதம் காட்டுவதில் நியாயம் இல்லைஎன்றும் கேவைப்பட்டால் ஆன்லைன் முறையில் தேர்வுகளைநடத்தமுன்வரவேண்டுமென்றும் அவர் கோரிக்கைவிடுத்துள்ளார்

சென்னையபொறுத்தவரைஅடுத்த இரண்டுநாட்களுக்குவானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்றுதில்லிஅணியைஎதிர்கொள்கிறது

ஆசியமல்யுத்தசாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டுவெண்கலப்பதக்கங்களைவென்றது

மகளிர் பிரிவு ஆட்டங்களில் சீமா அன்ஸு ஆகியோர் இறுதிப்போட்டிக்குமுன்னேறியுள்ளனர்